நாட்டில் ஒரு ஏழையும் பட்டினியால் வருந்தக் கூடாது என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றுகதற்கு மாநிலங்களுக்கு கூடுதல் உணவு தானிபங்கள் வழங்கப்படும் என்று மத்திய உணவு அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

சாத்தான் குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவத்தில் நான்கு காவல் துறையினர் மீது சிபிசிஐடி கொலை வழக்குப் பதிவு செய்துள்ளது

ராம் விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ள பிரதமரின் உணவு தானிய திட்டத்தின் கீழ் ஐநது கிலோ கோதுமை அல்லது அரிசி இலவசமாக ஐந்து மாதங்களுக்கு வழங்ப்படும் என்றார் இதனால் நாட்டில் எண்பது கோடி மக்கள் பயன் பெறுவார்கள் என்று திரு

நபார்டு வங்கியின் திவால் மீட்பு வசதி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள முப்பதாயிரம் கோடி ரூபாய் நிதித்திட்டத்தில் இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது கரீஃப் பருவத்தில் அறுவடைக்குப் பிந்தைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மூன்று கோடி சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு இது பெரிதளவு உதவும் என்று அரசு கூறியுள்ளது இந்தியாவில் மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் சாதாரண மக்கள் பெரும் பயன் பெற்றிருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்த் துறை அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கூறியுள்ளார் டிஜிட்டல் இந்தியாவின் ஐந்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட அவர் ஆரோக்கிய சேது ஈ சஞ்சீவாணி மை கவ் மற்றும் அரசின் சமுக வலைதலங்கள் மூலம் கோவிட் தொற்று காலத்தில் மக்களுக்குப் பயன்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார்

மின்னணு துறையில் சாதனைகளை படைப்பதற்கு மத்திய மாநில அரசுகளும் தனியார் தொழில் நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் உதவியதாக அமைச்சர் திரு

முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது முதல் முறையாக ரயில்களை இயக்கும் நடவடிக்கையில் தனியார் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதிக பட்சமான ரயில் பெட்டிகள் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இதற்குத் தேவையான நிதி வழங்குவதுடன் ரயில் கொள்முதல் செயல்பாடு மற்றும் ரயில் பராமரிப்பு போன்றவற்றில் தனியார் துறை ஈடுபடுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது

குறைந்த பட்ச பராமரிப்புடன் அதி நவீன தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் உலகத்தரம் வாய்நத ரயில் பயணத்தை மேற்கொள்வதற்கேதுவாக முதலீடுகள் மேற்கோள்ளப்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது இந்த நிறுவனங்களுக்கு முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு சலுகை வழங்கப்படும் மின் கட்டண நிர்ணயம் இதர கட்டணங்கள் மற்றும் மொத்த வருவாயில் பங்கு போன்றவற்றை தனியார் துறை அரசுக்கு வழங்கும் இந்தியன் ரயில்வேயின் ஒட்டுநர்களும் ரயில் காப்பாளர்களும் ரயில்களை இயக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள்

இதுதொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது மத்திய சுகாதாரத் துறை செயலர் திருமதி ப்ரீத்தி சுதன்

நோய்த் தொற்று குறித்த பரிசோதனைகளை அதிகுப்படுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களைக் கண்டறிந்து உரிய நேரத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் நோய்த் தொற்று மேலும் பரவுவதை தடுக்க முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நடமாடும் ம மருத்துவ வாகனங்கள் சிறப்பு ம மருத்துவ ம முகாம்கள் ம மூலமாக பரிசோதனைகளை அதிகரிக்குமாறும் மாநில அரசுகளை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை சைதாபேட்டையில் ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தூத்துக்குடியில் உள்ள சிபிசிஐடி அலுலகத்தில் நள்ளிரவு வரை விசாரணை நடத்திய பின்னர் அவரை கைது செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்